நாட்டின் இறையான்மையை பாதுகாக்க முழு வலிமையையும் வெளிப்படுத்த நாடு தயங்காது என்று குடியரசுத்தலைவர் திரு

தூத்துக்குடியில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சூரியஒளி அனல்மின் நிலையங்களை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார்

ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கான இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதியுதவி திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழகத்தில் வரும் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன

கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் விமானப்படை வீரர்களுக்கு பெருமைமிகு குடியரசுத் தலைவர் வண்ணக் கொடிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நம் ராணுவப்படைகளின் வலுவும் திறனும் அதிகரித்திருப்பது உலக அளவில் இந்தியாவின் மதிப்பை மேலும் அதிகரித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் விமானப்படையினரின் வீர தீர செயல்கள் நம் நாட்டை பாதுகாக்கும் உறுதிமிக்க அர்ப்பணிப்பை புலப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அண்மையில் சர்ஜிகல் ஸ்டிரைக் எனப்படும் துல்லிய தாக்குதல் மூலம் பயங்கரவாத முகாம் மீது திடீர் அதிரடி தாக்குதலை நடத்தி தனது வல்லமையையும் வீரத்தையும் தொழில் நேர்த்தியையும் விமானப்படையினர் உலகிற்கு பறை சாற்றியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

முன்னதாக பழுதுநீக்கும் நிலையத்திற்கு சிறந்த அங்கீகாரத்திற்கான குடியரசுத்தலைவர் வண்ணக் கொடிகளை கொடிகளை அவர் வழங்கினார்

இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு முழு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே அவரை பணியில் சேர்ப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார் விமானப்படையினர் அண்மையில் பாகிஸ்தானில் தீவிரவாத முகாமை துல்லிய அதிரடி தாக்குதல் மூலம் அழித்ததை அவர் உறுதிசெய்தார் இது தொடர்பாக சில ஊடகங்களில் வந்த செய்திகள் தவறானது என்றார் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவது விமானப்படையின் துல்லிய தாக்குதலின் வெற்றிக்கு சான்றாகும் என்றார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் குஜராத் ஜாம்நகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இன்று துவக்கிவைத்துப் பேசியஅவர் நம் ராணுவ படையினரின்மீது நாம் பெருமைகொள்ள வேண்டுமென்று குறிப்பிட்டார் ராணுவப்படையினர் கூறுவதை ஏன் எதிர்கட்சிகள் நம்ப மறுப்பதாக அவர் குறை கூறினார்

பின்னர் பிரதமர் பந்த்ரா ஜாம்நகர் ஹம்ஸ பர் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் அஹமதாபாதில் பல்வேறு தேசிய மருத்துவமனைகளையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார்

பியூஷ்கோயல் இன்று நாடட்ற்கு அர்ப்பணித்தார் தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் இதனை இன்று துவக்கி வைத்தார் முன்னதாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாட்டைப் பாதுகாக்கும் ராணுவ வீரர்களின் தியாகத்தின்மீது கேள்வி எழுப்புவது முறையல்ல என்று திரு

தீவிரவாதத்தால் நம் நாடு பல சவால்களை சந்தித்து வருவதாகவும் நாட்டை பாதுகாக்கும் தலைவராக திரு

மேலும் தருமபுரி மொரப்பூர் இடையே புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகளையும் தாம்பரம் திருநெல்வேலி இடையேயான அந்தியோதயா விரைவு ரயில் போக்குவரத்தை நாகர்கோவில் வரை நீட்டிப்பதற்கான சேவையையும் சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே தினசரி ரயில் போக்குவரத்தையும் திரு

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு

வேலுமணி திரு

சாந்தா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் கு கு கு கட்டணி தமிழகத்தில் வரும் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இந்த தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது

பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருதரப்பினரும் தாங்கள் விரும்பும் தொகுதி எண்ணிக்கை குறித்து பேசியதாகவும் இதுதொடர்பான விவரங்கள் நாளை கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் மீண்டும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகள் திமுக வுடன் நடத்தப்படும் என்றும் இதில் சுமுக உடன்பாடு எட்டப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பதில் திமுக மார்க்ஸிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்ள்ளிட்ட தோழமை கட்சிகள் உறுதியுடன் இருப்பதாக அவர் மேலும் கூறினார்

கு கு கு கிரிக்கெட் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் நாளை நடைபெறுகிறது